எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்

தமிழகத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்ட பயனாளிகளுக்கான

ரிச்வ் வங்கியின் அறிவிப்புகளை பிரதமர் திரு நரேந்திரமோடி வரவேற்றுள்ளார்

மத்திய அரசு வெளியிட்டுள்ள புதிய நெறிமுறைகளில் உள்ள அம்சங்கள் குறித்து முழுமையாக ஆராய்ந்து வரும் திங்கட்கிழமை அறிவிக்கப்படும் என்று அவா் தெரிவித்தாா்

எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார் நோய் தடுப்பு பணிகளில் அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகக் குறிப்பிட்ட முதலமைச்சா் நோய்க்கான அறிகுறிகள் தெரிந்தவுடன் அரசு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்படுவோா விரைவாக குணமடைய முடிகிறது என்றும் குறிப்பிட்டார் இந்த பிரச்சினையில் பொதுமக்கள் அரசுக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டுமென்றும் முதலமைச்சா் கேட்டுக் கொண்டார் அனைத்து துறை அதிகாரிகளும் உயிரை துச்சமௌ மதித்து பொதுமக்களின் நலனுக்காக இரவு பகல் என்று பாராமல் செயல்பட்டு வரும் நிலையில் எதிர்க்கட்சிகள் அதனை குறை கூறுவது சரியல்ல என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார் பணி செய்யும் மருத்துவா்களுக்கு முழுமையாள பாதுகாப்பு வழங்குவதும் சிகிச்சை பெற்று வரும் மக்களின் பாதுகாப்புமே அரசின் தற்போதைய தலையாய பணி என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தாா்

பணமதிப்பில் ஏற்பட்டுள்ள பெரும் வீழ்ச்சி மற்றும் நிதி சந்தையில் ஏற்பட்டுள்ள கடுமையான பாதிப்புகள் ஆகியவற்றை எதிர்த்து போராடிவரும் இந்திய பொருளாதாரத்திற்கு ஊக்கமளிக்கும் வகையில் ரிசா்வ் வங்கி இன்று முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளது மும்பையில் இன்று இதற்கான பல்வேறு ஒழுங்குமுறை நடவடிக்கைகளை வெளியிட்டு பேசிய ரிசர்வ் வங்கி கவர்னர் திரு

வங்கிகளில் பணம் கையிருப்பு உள்ளதை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் ரூபாய் நோட்டுக்கு எவ்வித தட்டுப்பாடும் இருக்காது என்றும் ரிசா்வ் வங்கி ஆளுநர் கூறினார் வங்கிகளுக்கு ரிச்வ் வங்கி வழங்கும் கடன்களுக்கான ரெப்போ வட்டி வீதத்தில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை என்றும் ரிவர்ஸ் ரெப்போ வட்டி வீதம் நான்கு சதவீதத்தில் இருந்து மூன்று புள்ளி ஏழு ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தாா் இதனால் இந்திய பொருளாதாரத்தில் பணப்பழக்கம் அதிகரிக்கும் என்றும் அவர் கூறினார்

நடப்பாண்டில் தென்மேற்கு பருவமழை இயல்பாகவே இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளதை சுட்டிக்காட்டிய நடப்பாண்டில் நாட்டின் பொருளாதார வளா்ச்சி சீராக இருக்கும் என்றும் திரு

ரிசா்வ் வங்கி ஆளுநரின் அறிவிப்பு பணப்புழக்கத்தை மேலும் அதிகரிக்கும் என்று பிரதமா் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் அவர் இன்று வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் கடன் பெறவும் விவசாயிகள் மற்றும் ஏழை மக்களின் வாழ்வாதாரம் மேம்படவும் ரிச்வ் வங்கி நடவடிக்கைகள் உதவும் என்றும் குறிப்பிட்டுள்ளார்

வெங்கடேஸ்வரன் வழங்கும் அறிந்ததும் அறியாததும் குறித்த பதிவு

உதயகுமா் தெரிவித்துள்ளாா்

சமையல் ளிவாயுவுக்கான தொகை வங்கிக் கணக்கில் செலுத்தப்படுவது கொரோனா பேரிடர் காலத்தில் தங்களுக்கு உதவியாக இருப்பதாக திருவள்ளூர் மாவட்ட உஜ்வாவா திட்ட பயனாளிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்

விழுப்புரத்தில் நோய் தொற்று எச்சரிக்கை குறித்து பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரம் மற்றும் ஒலிபெருக்கி மூலம் தெரிவிக்கும் பேரணியை சட்ட அமைச்சர் திரு சி வி சண்முகம் இன்று தொடங்கி வைத்தார் கரூர் நகராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் பரிசோதனைக்காக சளி காய்ச்சல் உள்ளவர்களுக்கான ரத்த மாதிரி எடுக்கும் பணியை மாவட்ட ஆட்சியர் திரு அன்பழகன் இன்று நேரில் ஆய்வு செய்தார்